மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சியில் முக்கிய அங்கம் வகித்த திரு

கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவில் மாசிப்பெருந் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஒடுக்கு பூஜை இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது

ஜோதிர்ஆகித்யடசிந்தியா மத்திய பிரதேச மாநில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அம்மாநில காங்கிரஸ் கட்சியில் முக்கிய அங்கம் வகித்தவருமான திருஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இன்று ராஜினாமா செய்துள்ளார் தமது ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைவா் திருமதி சோனியா காந்தியிடம் இன்று வழங்கினாா்

சோனியா காந்தி கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குவதாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திரு

முதலமைச்சர் கமல்நாத் இல்லத்தில் திக்விஜய் சிங் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கூடியுள்ளனா் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பிஜேபியின் சார்பிலும் இன்று மாலை அந்தந்த கட்சிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற உள்ளது

நேற்று நள்ளிரவு திரு

மத்திய பிரதேச காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையையும் வெறுப்புணர்வையும் நீக்கும் வகையில் முதலமைச்சர் அமைச்சரவையை மாற்றியமைக்க வனத்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தமிழகத்தில் கொரானோ வைரஸ் பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

பின்னர் மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜீவுடன் இணைந்து கழுகுமலையில் ஆவின் பாலகத்தை அமைச்சர் திறந்துவைத்தார்

வேலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் தங்கி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் ஊர்களுக்கு இப்போது செல்ல வேண்டாம் என்றும் அவர்களை பார்க்க அவர்தம் பெற்றோர்கள் யாரும் வரவேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

கோழிப்பண்ணைகளில் த டுப்பு மருந்துகள் தெளிக்கப்படுவதோடு தொழிலாளர்கள் கால்களிலும் கிருமிநாசினி தெளிக்கப்படுகிறது

மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதோடு கோழிகள் இறப்பு உள்ளதா என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றனர்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு

மகாராஷ்டிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஹோலி பூர்ணிமா பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தீமையை நன்மை வெல்லும் என்பதை குறிக்கும் வகையிலும் கொண்டாடப்படும் நோலி தொடர்பான கலாச்சார பாடல்களை பாடி மக்கள் மகிழ்ச்சியுடன் மும்பையில் இவ்விழாவை கொண்டாடி வருகின்றனர்

கொரானோ வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பெருந்திரளான மக்கள் கூட்டங்கள் இம்முறை தவிர்க்கப்பட்டுள்ளன சட்டப்பேரவை தமிழக சட்டப்பேரவையில் நாளை முதல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்தப்பட்டு அந்தந்த துறைகளின் நிதி ஒதுக்கீடுகளுக்கு ஒப்புதல் பெறப்படுகிறது

காஞ்சிபுரம் தேரடியில் ஆட்சி மொழி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு

ஈரோட்டில் குழந்தை தொழிலாளர்கள் அகற்றுதல் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சித்தலைவர் திரு